இந்தியாஉருவெடுக்கும் என்றுமத்தியசுற்றுச்சூழல் துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

ஐந்துவயதுக்குட்பட்டகுழந்தைகளுக்குநாளைபோலியோசொட்டுமருந்துவழங்கப்படுகிறது

கிரிக்கெட் போட்டிநாளைபெங்களூருவில் நடைபெறவுள்ளது இனிவிரிவானசெய்திகள் சுற்றுச்சூழலுக்குஉகந்தமின்சாரவாகனங்களைப் பயன்படுத்தும் நாடாக இந்தியாஉருவெடுக்கும் என்றுமத்தியசுற்றுச்சூழல் துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் நொய்டாவில் இன்றுமாற்றுளரிசக்திக்கான புதியகண்டுபிடிப்புகள் என்றகருத்தரங்கில் உரையாற்றியஅவர் கார்பனின் குறைப்பதற்குஅதிகளவில் மின்சாரவாகனங்களைவிரைவில் பயன்பாட்டுக்குணெண்டுவரவேண்டியதுஅவசியம் என்றும் கூறினார்

எல்ஈடி பல்புகளின் பயன்பாட்டைக்குவித்து மின்நுகர்வைகுறைப்பதற்குமத்திய அரசுநடவடிக்கை டுத்துள்ளதாகவும் இதனால் மின் பயளீட்டாளர்கள் அதிகளவில் மின்சாரசெலவைகுறைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்துவீடுகளுக்கும் வழங்கப்படவேண்டும் என்பதில் மத்தியஅரசுஉறுதியுடன் இருப்பதாகத் தெரிவித்ததிருபிரகாஷ் ஐவடேகர் ஒவ்வொருதனிமனிதனின் ஆளுமையும் உயர்த்துவதற்குமின்வசதிஒருகருவியாகஉள்ளதுஎன்றுகூறினார் விவசாயிகளின் தேவைக்குஏற்பநேரடிநெல் கொள்முதல் நிலையங்கள் உடனடியாகதிறக்கப்படும் என்றுஉணவுத் துறைஅமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் எந்தெந்தப் பகுதிகளில் நேரடிகொள்முதல் நிலையங்கள் தேவையோ அங்கெல்லாம் மாவட்டஆட்சித் தலைவர்களேமுடிவு செய்துஅதனைத் திறக்கஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

புதுதில்லியில் இன்றுசரக்குமற்றும் சேவைவரிஅதிகாரமளிக்கப்பட்டமாநிலஅமைச்சர்கள் குழு தலைவர் திருகஷில்குமார் மோடிதலைமையில் நடைபெற்றகூட்டத்தில் காணொலிகாட்சி முல்மாக பங்கேற்றமீன்வளத்துறைஅமைச்சர் திரு ஜெயக்குமார் தமிழகத்தின் கோரிக்கையுமன்வைத்தார் தொடர்பானஅச்சத்தைக் களையும் வகையில் பிரதமர் திருநரேந்திரமோடி தேர்வு மாணவர்களிடையேகலந்துரையாடும் நிகழ்ச்சி நாளைமறுநாள் புதுதில்லியில் உள்ளகல்கத்தோரா அரங்கில் நடைபெறவுள்ளது

தேர்வுகள் குறித்தஅழுத்தத்திலிருந்துவிடுபடுவதுகுறித்து தெரிவு செய்யப்பட்டமாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் பிரதமர் நேரடியாகபதிலளிக்கவுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடி பங்கேற்கும் இந்தநிகழ்ச்சிகுறித்தசிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்குசென்னவானொலியின் மாநிலசெய்திப் பிரிவு ஏற்பாடுசெய்துள்ளது கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு பத்திரிகையாளர் வெங்கடேஷ் பங்கேற்றுள்ள இந்தநிகழ்ச்சி நாளைகாலைபத்தமணிக்குசென்னைஅலைவரிசைஒன்றில் ஒலிபரப்பாகவுள்ளது மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நாடுமுழுவதும் ஐந்துவயதுக்குஉட்பட்டகுழந்தைகளுக்குபோலியோசொட்டுமருந்துவழங்கும் முகாம் நாளைநடைபெறவுள்ளது தமிழகத்திலும் இதற்காகவிரிவானஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

சென்னைஅண்ணாஅறிவாலயத்தில் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலினை அவர் சந்தித்துப் பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதிருஆகிரி கட்டணியில் திமுக காங்கிரஸ் எந்தபிளவும் கருத்துவேறபாடும் இல்லஎன்றம் தங்களுக்குதோன்றியகருத்தைதாங்கள் வெளிப்படுத்தியதாகவும் இத ஒருகுடும்பத்திற்குஉள்ளேஏற்படும் சிறுச்சரவுகளுக்குஒப்பானதுஎன்றும் அதுஒருபோதும் னோபத்தின் வெளிப்பாடுஅல்லஎன்றும் குறிப்பிட்டார்